திருபன்வாரிவால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார்

கொடங்க மாநிலஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

பயிற்சிஅளிக்கப்படும் என்றுபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டயன் கூறியுள்ளார்

மூலிகை பூங்காவைபிரதமர் திருநரேந்திரமோடிதிறந்துவைத்தார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் வழங்கியுள்ளார்

இந்நிலையில் முதலனமச்சர் திருளடப்பாடிபழனிசாமி இன்றுமாலைஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித்தைசந்தித்துபேசினார்

மருத்துவகலந்தாய்வு தொடங்குவதற்கானஅறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பள்ளிகளில் அரசுப் படித்தமாணவர்களுக்குமருத்துவபடிப்பில் இடிதுக்கீடுவழங்கும் மசோதாவிற்குஆளுமர் ஒப்புதல் அளித்துள்ளதற்குதிமுக பாமக உள்ளிட்டபல்வேறுகட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன

காரணம் எதுவாக இருந்தாலும் இறுதியில் சமூக நீதிவென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முடிவு தமிழ்நாட்டுமக்களுக்குகிடைத்தவெற்றிஎன்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ஆஏநரின் ச ராமதாசுதெரிவித்துள்ளார் ஏழரைசதவீத இடதுக்கீட்டுக்குழப்புதல் கிடைத்துவிட்டநிலையில் மருத்துவமாணவர் சேர்க்கைநடைமுறைகளைதமிழகஅரசுஉடனடியாகதொடங்க நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார் காலதாமதம் ஆனாலும் தமிழகஅரசின் மசோதாவிற்குஆளுநர் ஒப்புதல் வழங்கியதைவரவேற்பதாகதிராவிடர் கழகதலைவர் திருகீவீரமணிகூறியுள்ளார் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியமாவட்டங்களில் புதிதாகதொழிற்சாலைகள் தொடங்க மாநிலஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் இராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்ளில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சுதந்திர இந்தியாவின் உள்துறைஅமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளைமுன்னிட்டுநாளைநடைபெறும் தேசியஒற்றுமைதினநிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் மத்தியரிசர்வ் காவல் படையின் மகளிர் அதினரிகள் பங்கேற்கும் அனிவகுப்பையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார்

எடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநிலஅமைச்சர்கள் உள்ளிட்டோர் மரியாதைசெலுத்தினர் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகதலைவருமானதிருமுகஸ்டாலின் பிஜேபிமாநிலத் தலைவர் திருஎல் முருகன் உட்படபல்வேறுகட்சித் தலைவர்களும் பகம்பொன் முத்தராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தமரியாதைசெலுத்தினர் மதுரைகோரிப்பாளையத்தில் தேவர் சிலைக்கும் உள்ளமுத்துராமலிங்க தெப்பக்குளம் அருகேஉள்ளமருதுசகோதரர்கள் சிலைக்கும் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர் சென்னைநந்தனத்தில் உள்ளமுத்தராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்குஅருகேவைக்கப்பட்டிருந்தஅவரதுபடத்திற்குமாநில அமைச்சர்கள் திருஜெயக்குமார் திருளம் சிசுப்பத் திருராஜேந்திரபாலாதி திருபாண்டியராஜன் திருபெஞ்சமின் உள்ளிட்டஅமைச்சர்கள் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர் தமிழகத்தில் மின்வெட்டு ளங்குமில்லைஎன்றும் மழைக்காலம் என்பதால் சில இடங்களில் பாதுனாப்பு கருதிமின் விநியோகம் நிறுத்தப்பட்டுபின்னர் வழங்கப்படுவதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

திருவள்ளுர் மாவட்டஆட்சியராகதிருபொன்னையாவும் காஞ்சிபுரம் மாவட்டஆட்சியராகதிருமதிமகேஸ்வரிரவிக்குமாரும் மதுரைமாவட்டஆட்சியராகதிருஅன்பழகனும் இன்றுபொறுப்பேற்றுக்கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பிளல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது